தங்கமணி கூறியிருக்கிறாா் தனியாா் நிறுவனங்களில் ஆட்குறைப்பு செய்தாலோ ஊதியம் பிடித்தம் செய்தாலோ கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சா் திரு

வேலுமணி எச்சித்துள்ளாா்

இதற்கான அரசாணையை மாநில அரசு வெளியிட்டுள்ளது பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்களில் ஈடுபடுவோா் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக காவல்துறை எச்சரித்துள்ளது

பீலா ராஜேஷ் தெரிவித்திருக்கிறார்

இதனை மாவட்ட ஆட்சியர் திரு சண்முகசுந்தரம் நேற்றிரவு செய்தியாளர்களிடம் கூறினார்

தங்கமணி கூறியிருக்கிறார்

பொதுமக்கள் அதிகமாக வந்து செல்லும் தினசி காய்கறி சந்தைகளில் தொடர்ந்து கிருமிநாசினி தெளிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார்

வேலுமணி எச்சித்துள்ளார் கோவையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வாடகை வீட்டில் குடியிருப்பவர்களிடம் வாடகை கட்டணம் கேட்டு வீட்டு உரிமையாளர்கள் வற்புறுத்தக் கூடாது என்று கூறினார்

மாநிலத்தில் ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ள நிலையில் சில தொழில்களுக்கு அதிலிருந்து விலக்கு அளிப்பதாக அறிவிக்கப்பட்ட உத்தரவை தமிழக அரசு திரும்ப பெற்றுக் கொண்டுள்ளது இரும்பு ஆலைகள் கத்திகிப்பு ஆலைகள் சிமெண்ட் ரசாயனம் மற்றும் உரம் ஆகிய தொழிற்சாலைகள் சா்க்கரை ஆலைகள் ரப்பா் தொழிற்சாலைகள் பொதுக்கழிவுநீா் கத்திகரிப்பு நிலையங்கள் ஆகியவை செயல்படலாம் என்று தமிழக தொழிற்துறை அனுமதி அளித்து முதலில் உத்தரவு பிறப்பித்திருந்தது குறைந்த தொழிலாளர்களை கொண்டு இப்பணிகளை மேற்கொள்ளலாம் என்றும் தொழிற்துறை கூறியிருந்தது

நாகை மாவட்டத்தில் இருந்து மயிலாடுதுறையை தலைமையிடமாகக் கொண்டு தனி மாவட்டம் உருவாக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்திருந்தனர்

எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தின் புதிய மாவட்டமாக மயிலாடுதுறை உருவாக்கப்படும் என்று கூறியிருந்தார் இந்நிலையில் புதிய மாவட்டத்திற்கான அரசாணையை மாநில அரசு வெளியிட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொகுதி மேம்பாட்டு நிதியை மத்திய அரசு எடுத்துக் கொள்வதற்கு திழுக எதிர்ப்பு தெரிவித்துள்ளது

ஸ்டாலின் கூறியுள்ளார் தொகுதி மேம்பாட்டு நிதியை மீண்டும் உறுப்பினா்களுக்கே மத்திய அரசு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்

ஊரடங்கு உத்தரவை மேலும் நீட்டிக்க வேண்டும் என்று பல மாநில அரசுகள் மத்திய அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளன இதை மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக தில்லியில் அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவித்தன

தேசிய உணவு பாதுகாப்பு சுட்டத்தின் கீழ் இத்திட்டம் செயல்படுத்தப்படும்

புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை இணைச் செயலர் திரு

பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்களில் ஈடுபடுவோா் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் தமிழக காவல் துறை யின் குற்றத்தடுப்புப் பிரிவு கூடுதல் தலைவா் திரு

ரவி தெரிவித்திருக்கிறாா் இது குறித்து அவர் விடுத்துள்ள வீடியோ செய்தியில் ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ள நாட்களில் பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்கள் அதிகித்திருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது என்றார்

லண்டனில் தீவிர சிகிச்சைப் பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள பிரிட்டன் பிரதமர் திரு போரிஸ் ஜான்சன் விரைந்து குணமடைய வேண்டும் என்று உலக தலைவர்கள் வாழ்த்தியுள்ளனர்

ஆரிஃப் முகமதுகான் கூறியுள்ளா்

யோகி ஆதித்யநாத் அறிவித்திருக்கிறார்

தேனி மாவட்டத்தில் சின்னமனூர் நகராட்சியில் தனிமைப்படுத்தப்பட்டு வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களின் அத்தியாவசிய தேவையை நகராட்சி ஊழியர்கள் பூர்த்தி செய்து வருகின்றனர்